முன்னாள் பிரதமர் அமரர் லால்பகதார் சாஸ்திரியின் பிறந்த தினமும் இன்று கொண்டாடப்பட்டது காமராஜரின் நினைவு தினமும் இன்று அனுசரிக்கப்பட்டது புதுவை தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற இடைத்தேர்தலில் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த வருமான வரித்துறை விரிவான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இந்த இடைத்தேர்தலில் வேட்பு மனு பரிசீலனை முடிந்து உள்ள நிலையில் வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள நாளையே கடைசி நாளாகும்

இந்நாளை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த்து புதுடெல்லி ராஜ்காட்டில் அமைந்துள்ள அண்ணலின் சமாதியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுட பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர்கள் பிஜேபி மற்றும் பல்வேறு எதிர்கட்சித் தலைவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் பின்னர் அங்கு சர்வமத பிராத்தனை கூட்டம் ஒன்றும் நடைபெற்றது இதில் பிரதமர் உட்பட பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு அன்னலுக்கு புகழஞ்சலி செலுத்தினர் புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பிஜேபி தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தேசிய அளவிலான காந்தி சங்கல்ப் யாத்திராலையை கொடியசைத்து துவக்கி வைத்தார்

புதுவை கடற்கரைச்சாலை காந்தி திடலில் அமைந்துள்ள அண்ணலின் திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பிரதேச காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு நமச்சிவாயம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலர் திரு சஞ்சய் தத் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு அன்பழகன் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவரும் அண்ணல் காந்தியின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அண்ணலின் திருவுருவப் படத்திற்கு பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் அமைச்சர்கள் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் திரளான தொண்டர்கள் மலரஞ்சலி செலுத்தினர்

புதுவையில் மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் உட்பட்ட பல்வேறு அலுவலகங்களிலும் அண்ணலின் பிறந்த தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுவையில் அண்ணலின் பிறந்த தினத்தை முன்னிட்டு டாக்டர் எம் எஸ் சாமிநாதன் அறக்கட்டறை சார்பில் பிள்ளையார் குப்பத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊட்டச்சத்து பாதுகாப்புமிக்க புதுச்சேரியை நோக்கி என்ற கருத்தரங்கு கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியை முதலமைச்சர் திரு நாராயணசாமி துவக்கி வைத்தார் புதுவையின் இதர அங்கங்களான காரைக்கால் மாஹே ஏனாம் ஆகிய பகுதிகளிலும் இன்று காந்தி ஜெயந்தி உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அண்ணல் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்தல் துப்புரவு இயக்கம் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்தல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றதாகவும் செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன தமிழ்நாட்டிலும் காந்தி ஜெயந்தி இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அண்ணலின் திருவுருவச் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு பன்னீர் செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் மலர் அஞ்சலி செலுத்தினர் அனைத்து ஊராட்சிகளிலும் சிறப்பு கிராமச் சபை கூட்டங்கள் இன்று நடத்தப்பட்டது இதில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக் கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பது குறித்த உறுதி மொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது

முன்னாள் பிரதமர் அமரர் லால்பகதூர் சாஸ்திரியின் பிறந்த தினமும் இன்று கொண்டாடப்பட்டது புதுடெல்லியில் லால்பகதூர் சாஸ்திரியின் சமாதி அமைந்துள்ள விஜய்காட்டில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு திரு வெங்கையநாயுடு பிரதமர் திரு நரேந்தி மோடி ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர்

ராணுவ வீரர்களையும் விவசாயிகளையும் ஊக்குவிக்கும் வகையில் மிகவும் பிரசதிபெற்ற ஜெய்ஜவான் ஜெய் கிசான் என்ற கோஷத்தை நாட்டுக்கு அளித்தவர் அமரர் லால்பகதூர் சாஸ்திரி என்பதும் முக்கியமானதாகும் கர்மவீரர் கமாராஜர் நினைவுதினமும் இன்று புதுவை தமிழகத்தில் அனுசரிக்கப்பட்டது புதுவை தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள அமரர் காமராஜர் திருவுருவச் சிலைக்கு காங்கிரஸ் மற்றும் இதர அரசியல் கட்சித் தலைவர்கள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுவை தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டப்பேவை இடைத் தேர்தலில் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த வருமான வரித்துறை விரிவான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது

புதுவை காமராஜர் நகர் தமிழ்நாட்டில் விக்கரவாண்டி மற்றும் நாங்குநேரி ஆகியத் தொகுதிகளில் நடைபெற உள்ள இடைத்தேர்தலுக்கு பயன்படுத்தும் நோக்கத்துடன் கையாளப்படும் பணபரிவர்த்தனை குறித்த தகவல்கள் இந்த கட்டுப்பாட்டு அறை மூலம் கண்காணிக்கப்படும்

தகவல்கள் தெரிவிப்பவர்களின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்று வருமான வரித்துறை புலனாய்வுப் பிரிவு இணை இயக்குநர் திரு

முரளிதரன் தெரிவித்துள்ளார் புதுவை தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் காமராஜர் நகர் விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி ஆகிய தொகுதிகளில் தாக்கலான வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள நாளையே கடைசி நாளாகும்

புதுவையில் பழுது அடைந்துள்ள வேகத் தடைகள் மற்றும் பள்ளங்கள் குறித்து பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்தாள் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்தார்

ஏற்கனவே முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் போக்குவரத்து போலீசார் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மின்துறை அதிகாரிகள் ஆகியோருடன் இணைந்து இது குறித்த ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு இருப்பதாக தெரிவித்துள்ள அவர் பொதுமக்களும் இவ்விசயத்தில் போலீசாருக்கு உதவுவதன் மூலம் சாலை விபத்துகளை தவிர்த்து பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்ற துணைநிலை ஆளுநர் தமது வேண்டுகோளில் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மதுக்கடைகளின் எண்ணிக்கையும் மது விற்கப்படும் நேரத்தையும் குறைக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் ஆந்திர மாநிலத்தைப் போன்று தமிழகத்திலும் இந்த நடைமுறையை கடைபிடிப்பதன் மூலம் படிப்படியான மதுவிலக்கை நடைமுறைப் படுத்தலாம் என அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார் இந்த நடவடிக்கைகள் மூலம் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் முழுமையான மதுவிலக்கை அமல்படுத்தி மகிழ்ச்சியான மாநிலத்தை உருவாக்க முடியும் என்று அவர் தமது அறிக்கையில் மேலும் கூறியுள்ளார்

இந்நிலையில் மழை தொடர்ந்து பெய்த தால் முதல் நாள் ஆட்டம் அத்துடன் முடிவடைந்ததாக நடுவர்கள் அறிவித்தனர்

மேட்டுர் அணைக்கு நீர்வரத்து கனிசமாக குறைந்துள்ளது

புதுவையில் கிருமாம்பாக்கத்திற்கு அருகில் இன்று நிகழ்ந்த சாலை விபத்து ஒன்றில் ஒருவர் உயிர் இழந்தார்

முன்னாள் பிரதமர் அமரர் லால்பகதார் சாஸ்திரியின் பிறந்த தினமும் இன்று கொண்டாடப்பட்டது காமராஜரின் நினைவு தினமும் இன்று அனுசரிக்கப்பட்டது தமிழகத்தில் நடைபெற உள்ள புதுவை சட்டமன்ற இடைத்தேர்தலில் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த வருமான வரித்துறை விரிவான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இந்த இடைத்தேர்தலில் வேட்பு மனு பரிசீலனை முடிந்து உள்ள நிலையில் வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள நாளையே கடைசி நாளாகும்